ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அழைப்பு விடுத்துள்ளார் சிலை கடத்தல் விசாரணை ஆவணங்களை ஒப்படைக்குமாறு சிறப்பு அதிகாரி திரு

பொதுசேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பிரேஸில் புறப்பட்டுச் செல்கிறார் அந்நாட்டின் பிரேஸிலியாவில் நடைபெறும் மாநாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் கலந்து கொள்கிறார் புதுமையான எதிர்காலத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டு மாநாட்டின் மையக்கருத்தாகும் பிரதமருடன் உயர்மட்ட வர்த்தக குழு ஒன்றும் பிரேஸில் செல்கிறது இந்த மாநாட்டினிடையே ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் பங்கேற்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மகாராஷ்டிர மாநிலம் நான்டெட்டில் உள்ள ஹூசூர்சாகிப் சச்காந்த் குருத்வாராவில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்கிறார் குருநானக் தேவ் ன் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியிலும் அவர் பங்கேற்கிறார் நேபாளம் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் குருநானக் தேவ் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலிலும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அமைப்புகளுக்கு தலைமையேற்கும் அளவிற்கு இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்ற அசோசேம் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஜேஆர்டி டாடா நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் இந்தியா முன்னணி பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றார் இந்தியாவை உலகின் டிஜிட்டல் தொழில்நுட்ப மையமாக மாற்ற முன்வருமாறு அழைப்பு விடுத்த திரு வெங்கைய நாயுடு மக்களிடையே நிதி விவகாரங்கள் பற்றிய அறிவாற்றலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் தீவிரவாதம் மனித குலத்திற்கும் அமைதிக்கும் எதிரானது என்பதோடு நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரும் முட்டுக்கட்டையாக உள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ருபாய் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியாவை மாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்தியாவின் திறமைகள் காரணமாக நம்நாடு அதைவிட அதிகமாள அளவிற்கு வளர்ச்சியடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் முன்னிலை வகிக்கும் நாடாக இந்தியா மாறும் என்றும் திரு

மாறாக இந்தியாவிற்கு எதிரான அந்நிய சக்திகளின் ஆதரவுடன் செயல்படும் தீவிரவாதிகளும் பிரிவினைவாதிகளும்தான் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி காஷ்மீர் மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தி வந்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதனிடையே ஸ்ரீநகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில்சேவை இன்று மீண்டும் தொடங்குகிறது முதற்கட்டமாக ஸ்ரீநகரிலிருந்து பாரமுல்லா செல்லும் ரயில் இன்று இயக்கப்படுகிறது அடுத்தகட்டமாக ஜம்முவில் உள்ள பனிஹால் பகுதிக்கு ரயில் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் திடர் திருப்பமாக புதிய ஆட்சியமைப்பது குறித்து கருத்து தெரிவிக்குமாறு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி கேட்டுக் கொண்டுள்ளார் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பிஜேபி ஆட்சியமைக்க மறுத்ததை அடுத்து இரண்டாவது பெரிய கட்சியான சிவசேனாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் இதற்கான அவனசத்தை நீட்டிக்குமாறு சிவசேனா விடுத்த கோரிக்கையை நிராகரித்த ஆளுநர் முன்றாவது பெரிய கட்சியான தேசியவாத காங்கிரஸிடம் ஆட்சியமைப்பது குறித்து கருத்து கேட்டுள்ளார் இதுகுறித்து கூட்டணிக் கட்சியான காங்கிரஸுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயந்த் பாட்டீல் தெரிவித்துள்ளார் இதனிடையே மகாராஷ்டிர அரசியல் நிலவரம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் காரியக் கமிட்டியும் இன்று கூடி விவாதிக்கவுள்ளதாக தெரிகிறது பொதுசேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இதையொட்டி புதுதில்லி அகில இந்திய வானொலி நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரங்களின்போது பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தடுப்பது குறித்து தீவிரமாக கண்காணிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான ஒரு மனுவை பரிசீலித்த தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் திருஏ

கோயல் தலைமையிலான அமர்வு தேர்தல் பிரச்சாரத்தின்போது பயன்படுத்தப்படும் பேனர் மற்றும் விளம்பரப் பலகை போன்றவற்றில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையமும் மத்திய சுற்றுச்சூழல் துறையும் எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியது எனவே இந்த உத்தரவு செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தேர்தல் ஆணையமும் அனைத்து மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகளும் கண்காணிக்க வேண்டும் எனவும் தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது

மாணிக்கவேலுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது

சிலை கடத்தல் தொடர்பான விசாரணை முடிவுகளையும் அவருடைய குழுவில் உள்ள அதிகாரிகள் பற்றிய விவரங்களையும் அவரது உயரதிகாரியான கூடுதல் டிஜிபி யிடம் தூக்கல் செய்யவில்லை என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது எனவே திரு

இதனிடையே நீதிமன்ற உத்தரவின் சில அம்சங்களை செயல்படுத்தவில்லை என்று கூறி தமிழக அரசுக்கு எதிராக திரு

மாணிக்கவேல் தாக்கல் செய்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது மூ இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் இரன்டுநாள் அரசுமுறைப் பயணமாக நாளை இந்தியா வருகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேசுகிறார் பொலிவியா நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடாக பதவிக்கு வந்ததாகக் கூறி அந்நாட்டு மக்கள் நடத்திய போராட்டத்தை அடுத்து அதிபர் திரு ஈவோ மோரல்ஸ் பதவி விலகியுள்ளார் ஹாங்காங்கில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள்மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் குடு நடத்தியிருப்பதற்கு பிரிட்டிஷ் அரசு கவலை தெரிவித்துள்ளது எல்டிடிஈ இயக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டித்த மத்திய அரசின் உத்தரவை தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது உலகின் முதலாவது சிஎன்ஜி எரிவாயு முனையம் குஜராத் மாநிலம் பவநகர் துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது

வேலுமணி தொடங்கி வைத்தார் தென்னிந்தியாவில் முதன்முறையாக துத்துக்குடி தமிழ்நாடு மெர்க்கண்டைல் வங்கியில் காசு கையாள்வதற்கான ரோபோக்களை மத்திய நேரடி வரிகள் வாரிய முன்னாள் தலைவர் திரு

மூர்த்தி வங்கித் தலைவர் திரு அண்ணாமலை ஆகியோர் அறிமுகம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்காளல் கீழ்மலை அருகேயுள்ள கவுச்சிக்கொம்பு செல்லும் வழியில் முகாமிட்டுள்ள யானை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார்

ஹாங்காங் ஒப்பன் பேட்மின்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சாய்னா நேவால் பி

சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய் ப்ரணீத் சமீர் வர்மா எச்எஸ் பிரணாய் கஷ்பப் ஆகியோர் இதில் களமிறங்குகின்றனர்